மோடி இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான மோத்திஹாரி அம்லேக்கஞ்ச் எண்ணெய் குழாய் பாதையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒளி யுடன் இணைந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் எல்லையின் குறுக்கே அமையக் கூடிய ஆசியாவின் இந்த முதலாவது எண்ணெய்க் குழாய் பாதை சாதனை அளவு குறைந்த காலத்தில் நிறுவப்பட்டதற்கான பெருமை நேபாள தலைமைக்கும் இருநாடுகளின் கூட்டு முயற்சிகளுக்குமே சாரும் என்று அவர் கூறினார் நேபாளத்தின் வளர்ச்சிக்கு அந்நாட்டு சொந்த முன்னுரிமைகளுக்கு ஏற்ப தேவையான உதவிகளை வழங்க இந்தியா உறுதிப் பூண்டுள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வேகமாக இன்னும் விரிவடைந்து இன்னும் ஆழமாகும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான உறவுகள் இருதரப்பு ஒத்துழைப்பு இல்லாத துறையே இல்லை என்னும் அளவிற்கு ஆழமானவை அடர்த்தியானவை என்று நேபாள பிரதமர் கூறினார் மோடி கால்நடை பிரதமர் திரு நரேந்திரமோடிநாளை உத்தரபிரதேச மாநிலம் மதுராவில் இருந்து தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை தொடக்கி வைக்க இருக்கிறார்

நாளைய நிகழ்ச்சியின் போது கால்நடைகளுக்கான தேசிய செயற்கை முறை கருவூட்டல் திட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைப்பார் கால்நடை அறிவியல் மற்றும் கால்நடை ஆரோக்கிய திருவிழாவிலும் அவர் கலந்து கொண்டு பாபுகார் உறைவிந்து மையத்தையும் தொடங்கி வைப்பார்

மதுரா பயணத்தின் போது சுத்தமே சேவை இயக்கத்திலும் அவர் பங்கேற்பார் நிர்மலா வாகன உற்பத்தி மற்றும் உதிரிபாகங்கள் துறையில் தற்போது வளர்ச்சி குறைந்து இருப்பினும் அத்துறைக்கு ஊக்கமளிக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வீட்டுவசதி துறைக்கு தேவையான ஊக்குவிப்பு குறித்து சில அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி வசூல் குறைந்திருப்பது பற்றி குறிப்பிட்ட அவர் மாநில அரசுகளுடன் இணைந்து நிலைமையை சீர் செய்யவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் வங்கிகளை இணைப்பதால் நுகர்வோருக்கும் வங்கிகளுக்கும் ஒரு சேர நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று அவர் கூறினார் ஒட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருப்பதாக கூறுவது பற்றி கேட்டதற்கு ஒரு காலாண்டு முடிவை மட்டும் வைத்துக் கொண்டு முழு நிதியாண்டுக்கான முடிவை எடுத்து விடக்கூடாது என்றும் வரும் காலங்களில் நிலைமை வெகுவாக சீரடையும் என்றும் அவர் கூறினார் மற்றொரு கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில் ரிசர்வ் வங்கியின் உபரி நிதி இதற்கு முன்பு கூட மத்திய அரசால் பெறப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கியின் நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் உரிய சமன்பாடுகளின் அடிப்படையிலேயே மத்திய அரசு உபரி நிதியை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார்

மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசு உறுதிப் பூண்டுள்ளதாகவும் சட்ட விரோத குடியேற்றம் சட்ட மற்றும் அரசியல் சாசன ரீதியில் கையாளப்படும் என்றும் கூறினார் சணல் உற்பத்தி துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னாள் பாதுகாப்புத் துறைச் செயலர் திரு சஞ்சய் மித்ரா தலைமையிலான இக்குழுவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு அருண் கோயல் ஓய்வு பெற்ற சிவில் கணக்கு பணி அதிகாரி திரு ஜிபி குப்தா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இங்கிலாந்து அமெரிக்கா துபாய் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை நிறைவு செய்து இன்று அதிகாலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமது வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்றும் இதுபோன்ற பயணங்கள் தொடரும் என்றும் கூறினார் நீர் மேலாண்மை குறித்து அறிந்து கொள்ள இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சுகாதார துறை அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவ் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது கூடியிருந்த மீனவர்களிடையே முதலமைச்சர் பேசுகையில் மீனவர்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளையும் வழங்க அரசு உறுதிப் பூண்டுள்ளதாக தெரிவித்தார்

இலவச அரிசி திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்குவதே அரசின் கொள்கை முடிவு என்றும் அரிசிக்கு பதிலாக வங்கி கணக்கில் பணம் வழங்கினால் வெளிச்சந்தையில் அரிசி விலை உயர்வது உட்பட பல பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆய்வு புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆலையில் நிலத்தடி நீர் அனுமதியின்றி உறிஞ்சப்படுவதையும் கழிவுநீர் நிலத்திற்குள் விடப்படுவதையும் அவர் கண்டுபிடித்து முதல் கட்டமாக ஆலையின் மின் இணைப்பை துண்டிக்க உத்தரவிட்டார் நிலைமைகளை சீரமைக்காவிட்டால் இந்த ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தொடர்ந்து திரு கந்தசாமி செய்தியாளர்களிடம் இம்மாதம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றார் இலவச அரிசி விநியோகத்தில் எந்த முறைகேடும் இருக்கவில்லை என்றும் இதுபற்றி துணை நிலை ஆளுநருக்கு வந்திருப்பதாக கூறப்படும் புகார்கள் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் பதில் அளிக்க தாம் தயார் என்றும் அவர் கூறினார் அரிசி வழங்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ள நிலையில் புதுவையில் காங்கிரஸ் அரசு இருப்பதைக் கருத்தில் கொண்டு மத்தியில் உள்ள பிஜேபி அரசு இதை தடுப்பதாக திரு கந்தசாமி குற்றம் சாட்டினார் பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சருடன் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீதிமன்றம் புதுவையில் வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு காரணமாக இன்று அனைத்து நீதிமன்றங்களிலும் பணிகள் பாதிக்கப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி திருமதி தஹில் ரமானி மேகாலாயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதைக் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

மொகரம் நாளை மொகரம் திருநாளை ஒட்டி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முஸ்லீம் சமுகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அநீதிக்கும் ஒடுக்குதலுக்கும் எதிரான சின்னமாகவே திகழும் மொகரம் திருநாளை நீதி மற்றும் சமத்துவத்தை எல்லா வகையிலும் பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்போமாக என்று அவர் தமது செய்தியில் கூறி உள்ளார்

எந்த ஒரு மாநிலத்திலும் மக்கள் நலனே நல்லாட்சியின் சின்னம் என்றும் மக்கள் நலத்திட்டங்களை தடுக்க முயலும் தீய சக்திகளை தமது அரசு திறம்பட்ட முறையில் எதிர்கொண்டு பல்வேறு நலத் திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருவதாகவும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் மாநில அமைச்சர்களும் ஓணம் திருநாள் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்